பெயர்களை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது

இடைத்தோதல் நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது

அணியும் பெங்களூர் அணியும் மோதுகின்றன

மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமியில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்காா் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தற்போதைய அஇஅதிமுக வின் மக்களவை உறுப்பினர் திரு ஜெயவர்தன் வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கல் வரும் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைகிறது

மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிசெய்யும் கருவி முற்றிலும் நம்பகத்தன்மை கொண்டது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியிருக்கிறார் அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்த நேரடி நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்ற அவர் தொலைபேசி மூலம் நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார்

தமிழகத்தில் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஆரணி கரூர் திருச்சி தேனி விருதுநகர் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன சிவகங்கை தொகுதிக்கான வேட்பாளர் பெயர் இன்னும் வெளியிடப்படவில்லை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநிலத் தலைவா்கள் திரு ஈ வி கே எஸ் இளங்கோவன் தேனியிலும் திருநாவுக்கரசு திருச்சியிலும் போட்டியிடுகின்றனர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு எச் வசந்தகுமார் கன்னியாகுமரியில் போட்டியிடுகிறார் அஇஅதிமுக அரசு மத்தியில் ஆளும் பிஜேபியுடன் இணைந்து தமிழக மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக அஇஅதிமுக இணை ஒரங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் தரும்புரி மாவட்டம் தொப்பூரில் பேசிய அவர் விவசாயிகளின் குறைகளை போக்கும் வகையில் தமது அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக தெரிவித்தார் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டுச் செல்வதற்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பை திமுக இழந்து விட்டதாகவும் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த விடாமல் முட்டுக்கட்டை போடுவதாகவும் குறிப்பிட்டா் திமுக தலைவர் நடத்திய கிராம சபை கூட்டங்கள் வெறும் கண்துடைப்பு என்று கூறினார் தமிழக மக்கள் மீது பிரதம் திரு நரேந்திர மோடி அக்கறை உள்ளவா் என்றும் அவா் சுட்டிக்காட்டனார் நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் போட்டியிடும் தமது கட்சி தலைமையிலான கூட்டணி வேட்பாளாகளுக்கு ஆதரவாக திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் பாப்பிரெட்டி பகுதியில் நேற்று நடைபெற்ற பொது கூட்டத்தில் பேசிய அவர் அஇஅதிமுக கூட்டனியில் இடம்பெற்றுள்ள பா ம க தி மு க மீது வைக்கும் விம்சனங்களை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றார் கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளையும் தோழமையுடன் தமது கட்சி நடத்தியதாகவும் சமயத்திற்கு ஏற்றவாறு கொள்கைகளை மாற்றும் எண்ணம் இல்லை என்றும் கூறினார் மாநிலத்தில் ஆளும் அஇஅதிமுக அரசு மத்தியில் ஆளும் பிஜேபி க்கு அடிப்பணிந்துள்ளதாகவும் மக்களைப் பற்றி கவலையின்றி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மாநில அரசுடன் இணைந்து தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பா ம க இளைஞர் அணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார் நேற்று தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் நீராதாரங்களை பெருக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் நிறுவனங்களுக்கு துணைப் போவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ குற்றம்சாட்டியுள்ளார் தூத்துக்குடியில் திருமதி கனிமொழிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டின் பன்முக சிதையாமல் பாதுகாக்கும் கடமை அனைவருக்கும் உண்டு என்றும் மத்திய அரசு கன்மை கொன்டுவந்துள்ள கடல் பாதுகாப்பு சட்டத்தால் மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் குற்றம்சாட்டினார் தமிழகத்தில் அனைத்து மார்க்கங்களையும் சேர்ந்தவர்களை சகோதர பாசத்துடன் பழகி வருவதாகவும் இதனை வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீக் லீக் தலைவா் திரு காதர் மொய்தீன் கூறியிருக்கிறார் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தல் செல்வாது என்று சென்னை உயா்நீதிமன்றம் தீர்ப்பளித்தை அடுத்து அங்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறத்தியுள்ளது இதுதொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது விழுப்புரம் மக்களவை தொகுதி

அவர் தமது பயணத்தின்போது க்ரோவேஷியா அதிபரையும் அந்நாட்டு பிரதமரையும் சந்தித்து இருதரப்பு ஆலோசனை நடத்த உள்ளதாக வெளியுறவு விவகாரங்கள் துறை செயலர் திரு விஜய் தாக்கூர் சிங் கூறியிருக்கிறார் பொலிவியா பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தும் குடியரசுத்தலைவர் தொழிலதிபர்களை சந்திக்க உள்ளதாகவும் கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடுவார் என்றும் கூறினார் சிலி நாட்டு அதிபரை சந்திக்கும் குடியரசுத் தலைவர் இருதரப்பு உறவுகளை வலுபடுத்தவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்வார் என்று திரு விஜய் தாக்கூர் தெரிவித்தார்

கனடாவில் பேருந்து விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இந்தியர் ஒருவருக்கு எட்டு ஆண்டுக்கால சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது

பிஜேபி தலைவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஏதும் இல்லை என்ற காரணத்தால் காங்கிரஸ் கட்சி தேவையின்றி அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை கூறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கள் பிரசாத் கூறியிருக்கிறார் நாட்டில் பேச்சுரிமைக்கு மரியாதை இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளா்

இதுகுறித்த விவரங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன சென்னையில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களுரு ராயல் சாலஞ்சா்ஸ் அணியும் மோதுகின்றன இரவு எட்டு மணிக்கு ஆட்டம் தொடங்கும்